நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வுகாண தமிழகம் கேரளம் இடையே ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைக்க இரு மாநிலங்களும் ஒப்புக்கொண்டுள்ளன

இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் அரசியல் ஸ்திரதன்மை நிலவுவதாலும் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளதாலும் சா்வதேச நிறுவனங்கள் தாராளமாக முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களிலும் வேளாண்மைத் துறையிலும் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் ஸ்டாா்ட் அப் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் மற்ற நாடுகளும் ஒத்துழைத்து செயல்பட முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதபோன்ற துறைகளில் கூட்டாக செயல்படும்போது கண்டுபிடிக்கப்படும் தீர்வுகள் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே பயன்படும் என்று கூறினார் முன்னதாக இந்தக்கூட்டத்தில் கலந்தகொண்ட பெருநிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் முதலீட்டாளா்களுக்கு உகந்த சூழலை இந்தியாவில் ஏற்படுத்தியதற்காக பிரதமா் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டுத் தெிவித்தனர் இந்திய அரசு எடுத்துவரும் பொருளாதார சீர்த்திருத்த நடவடிக்கைகளால் முதலீட்டாளர்களுக்கு உகந்த நாடாக இந்தியா மாறி வருவதாகவும் அவர்கள் கூறினர் முன்னதாக நியூயார்க்கில் ப்ளும்பொ்க் உலக வா்த்தக அமைப்பின் கூட்டத்தில் பேசிய பிரதமா் ஜனநாயகத்தில் சமூக வலைதளங்கள் சக்திமிக்க கருவிகளாக திகழ்வதாகவும் அவற்றை சிறந்த அரசு நிர்வாகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்றும் கூறினார் சமூக வலைதளங்களில் வரும் ஒவ்வொரு செய்தியையும் மற்றவர்களோடு பகிர்ந்தகொள்ளும் முன்பு அதன் உண்மைதன்மை குறித்து பொதுமக்கள் அறிந்துகொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார்

சுகாதாரத் துறை அமைச்சர் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலகில் உள்ள மூன்றில் ஒரு பங்கு மக்களுக்கு காசநோய் பாக்டீரியா தாக்கும் வாய்ப்புள்ளதாக கூறினார்

காசநோயை கட்டுப்படுத்த அனைத்து நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று தாம் கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் கூறினார் மருத்துவமனைகளுக்கு வரும் காசநோயாளிகளுக்கு மட்டுமல்ல கனிபாள் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கும் இலவசமாக காசநோய் மாத்திரைகளை அரசு வழங்கி வருவதாக டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் ஐ என் எக்ஸ் மீடியா வழக்கில் திரு ப சிதம்பரம் மீது கமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தீவிரமானவை அல்ல என்று அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி கூறியுள்ளார் திரு ப சிதம்பரம் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நேற்று தில்லி உயா்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு அவர் கூறினார் இதபோன்ற குற்றவழக்குகளில் குற்றம்சாட்டப்பட்ட நபரை உரிய காரணமின்றி நீதிமன்ற காவலில் வைக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் ஆளால் திரு ப சிதம்பரம் தரப்பு வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்க முடியாது என்றும் ஒரு குற்றச்செயல் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் நிதி நிலைமையின் ஸ்திரதன்மையிலும் ஏற்படுத்தும் தாக்கத்தை வைத்தே அது தீவிரமானதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் என்று சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் கூறினார் நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வுகாண தமிழகம் கேரளம் இடையே ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைக்க இரு மாநிலங்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் திருவனந்தபுரத்தில் நேற்று அம்மாநில முதலமைச்சர் திரு பிணராயி விஜயனை சந்தித்து பேசிய பின்னர் சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார்

முன்னதாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துதல் பரம்பிக்குளம் ஆழியாறு மற்றும் பாண்டியாறு புன்னம்புழா ஆறுகளில் தண்ணீர் விடுவது புதிய நீர்மின் திட்டங்களை உருவாக்குவது கேரளாவிலிருந்து கடலில் கலக்கும் உபரி நீரை தமிழகத்திற்கு திருப்பிவிடுவது குறித்து இரு மாநில முதலமைச்சர்களும் ஆலோசனை நடத்தினார்கள் விக்கிரவாண்டி நாங்குநேரி சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்குமாறு தேமுதிக விடம் அஇஅதிமுக கேட்டுக்கொண்டுள்ளது நேற்று அஇஅதிமுக அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு தங்கமணி திரு ஜெயக்குமார் ஆகியோர் தேமுதிக பொதுச்செயலாளர் திரு விஜயகாந்த் மற்றும் அக்கட்சியின் பொருளாளர் திருமதி பிரேமலதா ஆகியோரை சந்தித்து பேசினர் ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் தடுப்பதே உண்மையான பேரிடர் தடுப்பு மேலாண்மையாக இருக்கும் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை அமைச்சள் திரு ஆர் பி உதயகுமாள் கூறியிருக்கிறார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேரிடர் மேலாண்மைத் துறை சார்பாக நேற்று நடைபெற்ற வடகிழக்கு பருவமழை முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் கஜா புயல் பாதிப்பின்போது கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட முன்னெச்சிக்கை செய்திகளை அவர்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று கூறினார்

தேசிய அளவில் ஐ டி ஐ தொழிற்பயிற்சி வழங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோஃபர் கபில் கூறியிருக்கிறார்

அகில இந்திய அளவில் முதலிடம் பெறும் பயிற்சியாளர்களின் மதிப்பெண்கள் அடிப்படையில் திருச்சி அரசினா் தொழிற்பயிற்சி நிலையம் சிறந்த தொழிற்பயிற்சி நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் நேற்றும் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது தரும்புரி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது மழைக் காலங்களில் கால்நடைகளை திறந்தவெளியில் கட்டி வைக்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது இயற்கை இடர்பாடுகள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனடியாக தெரியப்படுத்தும் வகையில் ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை இயங்கி வருகிறது நாகை மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த மழை விவசாயத்திற்கு பயன்படும் என்று விவசாயிகள் தெரிவித்தனா்

கஷ்மீர் பிரச்சினையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடுவர்மன்றம் போல் செயல்பட அமெரிக்கா தயாராக இருப்பதாக மீண்டும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் பொதுத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் புதிய அரசு அமைப்பது தாமதமாகி வருகிறது

சாரதா சிட் பண்ட் மோசடி வழக்கில் கொல்கத்தா மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையா் ராஜீவ் குமார் இன்று சிபிஐ முன்பு விசாரணைக்காக ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது

நாகை மாவட்டத்தில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு பிரவீன் நாயர் கூறியிருக்கிறார் பெரம்பலூர் மாவட்டத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா அறிவித்துள்ளார்

இந்தப் போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா பங்களாதேஷ் பூட்டான் மாலத்தீவு ஆகிய அணிகள் தகுதிப்பெற்றுள்ளன இந்திய கிரிக்கெட் வாரிய லெவன் அணியுடன் தென்னாப்பிரிக்கா மோதும் மூன்று நாள் பயிற்சி ஆட்டம் இன்று ஆந்திர மாநிலம் விஜய்நகரில் தொடங்குகிறது